அனைத்து மத பிராத்தனையும் நடைபெற்றது இன்று மகாத்மாகாந்தி நினைவு நாள் தியாகிகள் தினமாகவும் கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி டெல்லி தீஸ் ஜனவரி சாலையில் உள்ள காந்தி நினைவகத்தில் இன்று மாலை நடைபெற்ற அனைத்து மத பிராத்தனை நிகழ்ச்சியிலும் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் ஆளுநர் திரு பன்வாரி லால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

முன்னதாக பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்திலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மாகாந்தியின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர் ஏனாமிலும் தாவரவியல் பூங்காவில் உள்ள காந்தி சிலைக்கு மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் அனைத்துக்கட்சி நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் சட்டமியற்றும் அலுவல் பற்றிய அரசின் உத்தேசங்களை முன்னெடுத்துச் செல்வது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொளி காட்சி மூலம் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தினார் விவசாய மசோதாக்கள் பற்றிய பிரச்சனையை அரசு திறந்த மனதுடன் அணுகி வருவதாக அவர் கூறினார்

பேச்சு வார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்ல ஒரு தொலைபேசி அழைப்பு அளவிலான தூரத்தில் வேளாண் அமைச்சர் காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

அனைத்துக் கட்சி கட்டத்திற்கு பின்னர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி செய்தியாளர்களிடம் பேசுகையில் விவசாயிகள் முன்னோக்கி வந்து அரசு வழங்கி உள்ள உத்தேசங்களை ஏற்றுக் கொள்ள வேண்டுமென இக்கூட்டத்தில் பிரதமர் கூறியதாகத் தெரிவித்தார் நாடாளுமன்ற அலுவல்கள் அடிக்கடி தடைப் பட்டால் சிறிய கட்சிகள் தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாமல் போவதால் நாடாளுமன்ற அலுவல்கள் சுமுகமான முறையில் அமைவதை உறுதிப்படுத்தும் பொறுப்பு பெரிய கட்சிகளுக்கு இருப்பதாகவும் பிரதமர் கூறியதாக அவர் தெரிவித்தார் மகாத்மாகாந்தியின் கனவுகளை நனவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பல்வேறு துறைகளில் உலக நலன்களை மேம்படுத்துவதில் இந்தியா முக்கிய பங்காற்ற முடியும் என்பதையும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பிரதமர் வலியுறுத்தினார்

தடுப்பூசிப் போடப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் உத்தரபிரதேசம் முதலிடத்தில் உள்ளது ராஜஸ்தான் கர்நாடகா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் அதற்கு அடுத்த இடங்களில் உள்ளன

இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் புதுச்சேரிக்கும் பொருந்தும் என்றும் இது புதுச்சேரிக்கு மட்டுமேயான சட்டமோ அல்லது அரசியல் ரீதியிலான சட்டமோ அல்ல என்றும் வாட்ஸ் அப் செய்தி ஒன்றில் அவர் கூறி உள்ளார் புதுச்சேரியில் சாலைகளின் பொறியியல் வடிவமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் விபத்துக்களை குறைக்கவும் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக துணை நிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார்

இதுகுறித்து அவர் நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் போக்குவரத்து ஆணையர் திரு சிவக்குமார் விவரங்களை எடுத்துக் கூறினார்

இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நியமன உறுப்பினராக இருந்த கேஜி சங்கர் மறைவைத் தொடர்ந்து இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திரு இளையராஜாவை இப்பதவிக்கு நியமிக்கவே மாநில அரசு பரிந்துரை செய்திருந்த போதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் முடிவை மத்திய அரசு மதிக்கவில்லை என்றும் கூறினார்

புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதை கட்டம் கட்டமான முறையில் கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் துணை நிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு நெருக்குதல் கொடுத்து இதுபற்றிய அரசாணையை வெளியிடச் செய்திருப்பதாக திரு நாராயணசாமி மேலும் குற்றம் சாட்டினார்